மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏழை மக்களுக்கான குறைந்தபட்ச வருமான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலோடு திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிஜேபியின் மத்திய தேர்தல் குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

பிரதம் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனா் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தால் ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் டேராடுனில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கான தொகை பயனாளிகளின் வங்கிக்கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று கூறினார்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் வேட்பு மனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் தேர்தல் அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

வேட்புமனு தாக்கலின்போது அனைத்தையும் வீடியோ பதிவு செய்யவும் தேர்தல் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் அஇஅதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேசினார்

விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் விசாரித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச் சார்பற்ற முற்போக்குக் கூட்டணி சார்பில் ஈரோடு தொகுதியில் மதிமுக வேட்பாளராக திரு கணேசமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்புப்பணத்தை மீட்பது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோதி நிறைவேற்ற தவறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் அஇஅதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத அணி என்று கூறினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருச்சி சிவா திமுக வின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சிக்கு நமது பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை முறைகளை பிரபலப்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டுள்ளார் வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்ட அவர் தற்போதைய நவீன வாழ்க்கையில் உணவு பழக்க மாற்றங்களால் ஏற்படும் பல்வேறு வகையான நோய்களுக்கு பழங்கால ஆயுர்வேத மருத்துவத்தில் உரிய சிகிச்சைகள் இருப்பதாக கூறினார் எனவேதான் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேம்படுத்த மத்திய அரசு ஆயுஷ் என்ற பெயரில் தனி அமைச்சகத்தை உருவாக்கியது என்றும் அவர் தெரிவித்தார் எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை ஆகியவை நமது பாரம்பரியத்தின் அடையாளம் என்றும் அடுத்த தலைமுறைகளுக்கும் இதனை போதிப்பது அவசியம் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்கினார்

இன்றைய நிகழ்ச்சியில் எஞ்சியவா்களுக்கு அவா் இந்த விருதுகளை வழங்கினாா்

தமிழகத்தை சேர்ந்த சமூக சேவகர் திருமதி சின்னபிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருதினை குடியரசுத்தலைவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனர் பொள்ளாச்சி பாலியல் வள்கொடுமை வழக்கில் அரசு தலையீடு ஏதும் இருக்காது என்று அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார் சிவகங்கையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றார் மாவட்டச் செய்திகள் தேர்தல் பாதுகாப்புப்பணியை மேற்கொள்ள இந்திய திபெத் எல்லை பாதுகாப்புப்படை வீரர்கள் திருநெல்வேலி வந்துள்ளனர்

திருமண மண்டபங்கள் சமுதாயக்கூடங்கள் மற்றும் பிற தனியார் கட்டிடங்களில் அனுமதி பெறாமல் நடைபெறும் எந்தவொரு நிகழ்வாக இருந்தாலும் அதனை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி மற்றும் ஒசூர் சுட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் கிருஷ்ணகிரி அரசு பல் தொழில்நுட்ப பயிலகத்தில் எண்ணப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் கூறியிருக்கிறார்

தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகள் துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றை அச்சடித்த அச்சகங்கள் பெயர் முகவரி கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் அதை மீறும் அச்சக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

சுவிட்சர்லாந்து ஒபள் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயி பிரணீத் அரையிறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிட்டன் போட்டியில் இன்று நடைபெற உள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் சீனாவின் ஹாங்யாங் வெங்கை எதிர்கொள்கிறார்